பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதிபடத் தெரிவித்துள்ளார்

கொல்லப்பட்டனர்

சுவாமி விவேகானந்தரின் பிறந்ததினம் தேசிய இளையோர் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது

பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது

நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்

ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தின்கீழ் நீர்வழிப் போக்குவரத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் சாக்மாலா திட்டத்தின்கீழ் பழைய துறைமுகங்கள் நவீனப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் துறைமுக நகரங்களை இணைக்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் நாட்டில் நீர்வழிப் போக்குவரத்து கற்றுவாவை விரிவுபடுத்த உதவிடும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

மேற்குவங்க மாநிலத்தின் வளா்ச்சிக்கு மத்திய அரசு அனைத்து வகையிலும் உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு உரையாற்றிய அவர் மாநிலத்தின் ஒத்துழைப்புடன் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அம்மாநிலத்தில் செயல்படுத்த முடியும் என்று கூறினார் மேற்குவங்க மாநிலத்தில் இத்திட்டங்களை செயல்படுத்தாதன் காரணமாக ஏழை மக்கள் பயனடைய முடியவில்லை என்று கூறினார் இவ்விரு திட்டங்களின்கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கமே குடியுரிமையை வழங்குவதுதானே தவிர பறிப்பது அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த சுட்டம் தொடர்பாக இளைஞர்களிடையே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மா காந்தி உட்பட கதந்திர போராட்ட தியாகிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில்தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சிறுபான்மை இன மக்களை பாதுணப்பதற்காகவே குடியுரிமைச் சுட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமா் கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் மத்தியப்பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் இச்சுட்டம் குறித்து நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களிடம் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் நாட்டில் எந்தவொரு குடிமகனின் குடியுரிமையைப் பறிக்கும் வகையிலான சட்டப்பிரிவு இச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து எதிர்க்கட்சிகளால் எடுத்துக் காட்ட முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து விழிப்புண்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பிஜேபி நடத்தி வருவதாக திரு அமித் ஷா கூறினார் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களை தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் அழகுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சள் திரு பியுஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

நாட்டில் ரயில் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் பயணியா் நெரிசல் குறைந்து காணப்படும் ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார் உஜ்ஜைள் பனாரஸ் இடையேயாள சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று திரு பியுஷ் கோயல் அறிவிப்பு வெளியிட்டாா் மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தைப் போக்கும் வகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமா் திரு

தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தைப் போக்கும் வகையில் மாணவர்களின் கேள்விகளுக்கும் பிரதமர் திரு

இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் ஒருவன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஹம்மாத் கான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் ஜம்மு கஷ்மீர் உட்பட நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அதனை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் இன்று கைவினைக் கலைஞர்களின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களைப் பரப்பி வருவதாகவும் அதன்மூலம் குறிப்பிட்ட பிரிவு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குறை கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாட்டின் அரசியலமைப்புச் சுட்டம் குறித்து தெளிவாகப் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் எந்தவொரு குடிமகனுக்கும் எதிரானதல்ல என்றும் அமைச்சர் உறுதிபடத் தெரிவித்தாா் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது தேசிய இளையோர் விழாவாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து பங்கேற்ற இளைஞர்களிடையே காணொலிக் காட்சி மூலம் பிரதமர் இன்று உரையாற்றினார் நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே வாங்க இளைஞர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் லக்ளோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தேசிய இளையோர் திருவிழாவை தொடங்கி வைத்தார்

தில்லியில் காற்று மாசைக் குறைக்கத் தேவையான நடவடிக்கைகள் எதையும் ஆம் ஆத்மி கட்சி மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேகி இதற்காக வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு செலவிடத் தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் காற்றுமாகவை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் அபராதம் விதிக்கப்படுவதை அவர் அப்போது சுட்டிக்காட்டினார் இதுதொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் இதனிடையே ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள தில்லி முதலமைச்ச் திரு அரவிந்த் செஜ்ரிவால் தமது தலைமையிலான அரசின் செயல்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டே தில்லி சுட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளப்போவதாகக் கூறியுள்ளார்

குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழகத்தின் காருண்யம் மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார்

மகாராஷ்டிராவின் பூஜா மற்றும் மதரா சைக்கிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர் குண்டெறிதல் பிரிவில் பஞ்சாபின் ஜாஸ்மின் கவுர் தங்கப்பதக்கம் வென்றார்